அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் ல் இன்று தில்லி பெங்களூரு அணிகள் மோதுகின்றன

இதேபோன்று அவசர கால கடன் உத்தரவாத திட்டமும் மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் இதுவரை சுமார் இரண்டு வட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள பகுதிகளில் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியின் திரு தேஜஸ்வி யாதவ் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் ஏழு பேர் களத்தில் உள்ளனர்

ஒரே மாநிலமாக இருந்த ஜம்மு கஷ்மீர் பொருளாதார வளர்ச்சி மக்கள் நலன் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஜம்மு மற்றம் கஷ்மீர் என யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதை அடுத்து பழைய சட்டங்களுக்கு பதிலாக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன கால மாற்றத்திற்கு ஏற்ப மக்களுக்கு உகந்த வளர்ச்சிக்கான புதிய வகை சட்டங்களை கொன்டுவர முடிவு செய்யப்பட்டது

விவசாய நிலங்களை அப்பகுதியில் வசிக்கும் மக்களால் உரிமைகோரி தங்களது விவசாய பனிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார் விவசாயம் சாராத பகுதிகளில் உள்ள நிலங்களில் ஜம்மு மற்றும் கஷ்மீர் பகுதிகளை சாராதவர்கள் முதலீடு செய்து தொழில் தொடங்க வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கும் புதிய சுட்டங்கள் வழி வகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள ஜம்மு மற்றம் கஷ்மீர் நிலச் சட்டங்கள் விவசாய நிலத்திற்கான உரிமையை முழு அளவில் உறுதி செய்திருப்பதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார்

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையமான ஆவின் சார்பில் பல்வேறு இனிப்பு வகைகள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன

இந்த பொருட்களை ஆவின் பார்லர்கள் மற்றும் சில்லரை விற்பனையாளர்களிடம் வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

உலக நாடுகளால் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது அமெரிக்க அதிபர் பதவிக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுவது வழக்கம் அதன்படி அடுத்த ஆண்டு பொறுப்பேற்க உள்ள புதிய அதிபரை தேர்வு செய்ய அமெரிக்கா முழுவதும் நாளை வாக்குபதிவு நடைபெறுகிறது குடியரசு கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் டொளால்டு டிரம்ப் அதிபர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடன் களமிறங்கியுள்ளார்

அஞ்சல் துறையிளர் ஒய்வூதியதாரர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக் முறையில் பயன்படுத்தி டிஜிட்டல் வாழ்வுரிமை சான்றிதழ் வழங்கி வருகின்றனர் இதன்படி ஒய்வூதியதாரர்கள் அந்தந்த பகுதி தபால்காரரிடம் ஆதார் என் செல்போன் என் ஒய்வூதிய ஆணையின் என் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்து டிஜிட்டல் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என மதுரை பழங்காநத்தம் அஞ்சலக அதிகாரி திருமதி பானுமதி கூறுகிறார்

தமிழக கடலோரம் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக் கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திண்டுக்கல் தேனி மதுரை விருதநகர் தென்னசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் அடுத்த இரு நாட்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்ளை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே அடுத்த இரு நாட்களில் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றம் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது கண்காணிப்பு அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்வதுடன் சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களுடனும் ஆலோசித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது

துபாயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது